மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

உள்நாட்டு விமான போக்குவரத்துக்கான புதிய நெறிமுறைகளை அத்துறைக்கான அமைச்சா் திரு ஹர்தீப்சிங் பூரி இன்று வெளியிட்டார்

வடதமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பித் பாத்ராவுடன் கலந்துரையாடுகைளில் அவர் இதனைத் தெரிவித்தார் அடுத்த சில தினங்களில் பல்வேறு ரயில் நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்களும் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார் இதற்கான நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

முதல் இரண்டு மணி நேரத்திற்குள் நான்கு லட்சும் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்ச் தெரிவித்தார் படிப்படியாக ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினா் இதற்கிடையே உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கப்படவுள்ளதை அடுத்து அது தொடர்பான விவரங்களை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோடைகால விமான சேவை இயக்கங்களில் மூன்றில் ஒரு பங்கு விமானம் இயக்கப்பட உள்ளதாகக் கூறினார் இந்த நடைமுறை ஆகஸ்ட் மாதம் வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றம் அவர் தெரிவித்தார் பயனிகள் ஆரோக்கிய சேது செயலியை பதிறக்கம் செய்வது கட்டாயமாக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் முக கவசம் அணிவது கைகளை கிருமி நாசினியால் சுத்தம் செய்வது போன்ற நெறிமுறைகளை பயணிகள் கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் விமானத்திற்குள் உணவு ஏதம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் விமானப் பணிப்பெண்கள் முழு பாதுகாப்பு கவச உடையுடன் இருப்பார்கள் என்றும் அமைச்சா் தெரிவித்தார் குறைந்தபட்ச மற்றும் அதிகப்பட்ச கட்டணங்கள் நிர்ணயிக்கப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இது தொடர்பான முழு விவரங்கள் சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையதளத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்தாா்

மதுரையில் தனியார் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மல்லிகைப் பூ மொத்த விற்பனை நிலையத்தை வருவாய்த்துறை அமைச்ச் திரு உதயகுமாா் இன்று பாா்வையிட்டாா் கூட்டுறவுத்துறை அமைச்ச் திரு செல்லுா் ராஜூ அத்தியாவசியப் பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு காய்கறி தொகுப்பினை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் செய்து வரும் வெளிமாநில தொழிலாளர்களை அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்காக இந்த வாரம் மூன்று ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

நாகர்கோவில் மநாகராட்சிக்கு உட்பட் இரண்டு இடங்களில் எற்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் இன்று அகற்றப்பட்டன

சின்னத்திரை படப்பிடிப்பிற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான சின்னத்திரையினா் சங்கம் விடுத்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுற்றுச்சுவர் உள்ள வீடுகளுக்கு உள்ளே அல்லது அரங்கிற்குள் மட்டுமே படப்பிடிப்பு நடத்த வேண்டும் பொது இடங்களில் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது ஊரகப்பகுதிகளைக் பொறுத்தவரை பொது இடங்களிலும் படப்பிடிப்பு நடத்தலாம் படப்பிடிப்பின்போது பார்வையாளர்களை அனுமதிக்கக்கூடாது படப்படிப்பு நடத்தப்படும் முன்பும் பின்பும் அந்த பகுதி முழுவதும் கிருமி நாசினியால் சுத்த செய்ய வேண்டும் படப்பிடிப்பில் பங்கேற்கும் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் படப்பிடிப்பு குழுவினா் கைகளை சோப்பு அல்லது கிருமி நாசினி கொண்டு அடிக்கடி கத்தம் செய்து கொள்ள வேண்டும்

சென்னையில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு மாநகராட்சி ஆணையரிடமும் பிற மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட ஆட்சித் தலைவரிடமும் முன் அனுமதி பெற வேண்டும் போன்ற நிபந்தனைகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த திருமழிசையில் கட்டப்பட உள்ள புாதிய பேருந்து முனைய திட்டம் குறித்து துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீா்செல்வம் இனறு அதிகரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டாா் இதற்கான ஆயத்தப் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அவர் அழிவுறுத்தினார்

பாதுகாப்பு தளவாடங்கள்சார் சிறு குறு தொழில் துறையினர் பங்கேற்ற மின்னனு கருத்தரங்களில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த தொழில் துறையின் வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகக் கூறிய அவர் நிலைமையை சீராக்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தாா்

புதுதில்லியல் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினா்

ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் குடிமராமத்துப் பணிகளை முடிக்க வேண்டுமென்று வணிக வரித்துறை அமைச்ச் திரு கே சி வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளாா் திருப்பத்துா் மாவட்டம் ஜெயந்திபுரம் அணைக்கட்டுப் பகுதியில் குடிமராமத்துப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

சா்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

வடதமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு வெய்யிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று சென்னை வானிலை மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலசந்திரன் கூறியுள்ளார்